மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கேட்டுக் கொண்டுள்ளார்

அதிகாரிகளின் சிறப்பான பணியே காரணம் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பிரபல அரசியல் கேலிச்சித்திர கலைஞர் விகாஷ் சப்ளீஸ் மும்பையில் மாரடைப்பால் காலமானார்

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தை எதிர்ப்பவர்கள் அதற்கு எதிரான போராட்டங்களின் மையமாக கல்வி நிலையங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கேட்டுக் கொண்டுள்ளார் போபாலில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு சொற்பொழிவு ஆற்றிய அவர் இதுபோன்ற நேரங்களில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது அவசியம் என்று கூறினாா் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்ளாதேஷ் நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறபான்மை மக்களுக்கு நீதி வழங்குவதற்காக குடியுரிமை திருத்தச் சுட்டம் கொண்டுவரப்பட்டதாக இந்ந நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் கூறினாா் இந்த சட்டத்தை எதிர்க்கும் வகையில் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் வன்முறையை தூண்டி வருவதாக அவர் குற்றம்சாட்டினார் எந்தவொரு குடிமகனின் குடியுரிமையையும் பறிக்கும் பிரிவுகள் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தில் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் சிம்லாவில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் எந்தவொரு குடிமகனின் குடியுரிமையை பறிக்கும் பிரிவுகள் அந்த சுட்டத்தில் இருந்தால் அதை நிருபிக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு தாம் சவால் விடுப்பதாகவும் கூறினார் மதத்தின் பெயரால் அண்டை நாடுகளில் சிறபான்மை மக்கள் துன்புறத்தப்படுவதால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க அரசு முடிவு செய்ததாக அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சுட்டத்தின் மூலமாக சிறுபான்மை மக்களின் குடியுரிமை பறிக்கப்படும் என்று காங்கிரஸ் மற்றும் இதர் அரசியல் கட்சிகள் வேண்டும் என்றே வதந்திகளை பரப்பி வருவதாகவும் திரு அமித் ஷா குற்றம்சாட்டினார் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் டேனிஷ் கனேரியா அந்நாட்டு கிரிக்கெட் வீரர்களால் பாரபட்சமாக நடத்தப்பட்டதிலிருந்தே அந்நாட்டில் இந்துக்கள் எந்த அளவிற்கு மிக மோசமாக நடத்தப்படுவார்கள் என்பது தெரிய வந்தள்ளதாக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கௌதம் கம்பீர் கூறியிருக்கிறார் விளையாட்டு வீரருக்கே இந்த நிலை என்றால் அந்நாட்டில் வசிக்கும் இந்துக்கள் சீக்கியா்கள் மற்றும் இதர சிறுபான்மை மக்களின் நிலை குறித்து கற்பனை செய்து பார்க்க முடியாது என்று தெரிவித்தார் பாகிஸ்தானின் சில கிரிக்கெட் வீரர்களால் கனேரியா பாரபட்சமாக நடத்தப்பட்டார் என்று சமீபத்தில் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அந்நாட்டு அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோயீப் அக்தர் தெரிவித்திருந்தார் அவர் இந்து என்ற காரணத்தால் அவருடன் உணவு அருந்தகூட சில வீரர்கள்கள் தவிர்த்னா் என்றும் அவர் கூறியிருந்தார் சோயிப் அக்தரின் கருத்தை கனோயாவும் ஆமோதித்திருந்தாா் மனித உரிமை சட்டத்தை இந்திய ரானுவத்தினர் மதித்து நடப்பதாக தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியிருக்கிறார் புத்தில்லியில் தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில்போர் காலத்தின்போது மனித உரிமையை பேனுதல் மற்றும் போர் கைதிகள் என்ற தலைப்பில் அவர் உரையாற்றினார் இந்திய ராணுவத்தினர் மிக உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்களாகவும் மதச்சார்பின்மை மனித நேயம் கொண்டவர்களாகவும் திகழ்வதாக தெரிவித்தார் பயங்கரவாத மற்றம் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின்போது ரானுவத்தினரின் செயல்பாடு பெரும் சவானது என்றும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவேண்டும் என்றும் அப்பாவி மக்களின் உயிருக்கும் உடமைகளுக்கும் எந்தவித சேதமும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் ராணுவத்தினருக்கும் உள்ளது என்றும் அவர் கூறினார் இத்தகைய தாக்குதல்கள் பின்னர் ராணுவ நீதிமன்றத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்படும்போது உரிய வகையில் பதிலளிக்க தகுந்த ஆவணங்களை பராமரிக்கும் பணியிலும் ரானுவத்தினர் கவனமாக செயல்பட வேண்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் வடகிழக்கில் காஷ்மீர் தீவிரவாதிகளின் செயல்பாடுகள் அதிகம் மற்றம் உள்ள பகுதிகளில் போராட்டங்களின்போது பெண்களை தனிமைப்படுத்தவும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் ரானுவ காவல்துறையில் பெண்களை சேர்ப்பது என்று சமீபத்தில் ராணுவம் குறிப்பிடத்தக்க முடிவை எடுத்திருப்பதையும் இந்த நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத் சுட்டிக்காட்டினார் ஜம்மு பகுதியில் ரஜோரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதியில் நேற்று இரண்டாவது முறையாக பாகிஸ்தான் துருப்புக்கள் சண்டை நிறத்தத்தை மீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தின இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் நவ்ஷேஹ்ரா கலல் என்ற இடத்தில் நேற்று மாலை பாகிஸ்தான் படையினர் சிறிய ரக ஆயுதங்கள் மூவம் தாக்குதல் நடத்தியதாகக் கூறினார் இதற்கு இந்திய தரப்பில் உரிய பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும இச்சும்பவத்தால் இந்திய தரப்பிற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் முன்னதாக நேற்று பிற்பகல் வாக்கில் ரஜோரி மாவட்டத்தில் சுந்தர்பாணி பகுதியில் பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார்

அகில இந்திய வானொலி டி டி நியூஸ் பிரதமா் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்ச யூ டியூப் அலைவரிசைகளிலும் இதனை கேட்கலாம் ஹிந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து மாநில மொழிகளில் இதன் மொழியாக்கம் இடம்பெறும் மொழியாக்கம் நாளை இரவு எட்டு மணிக்கும் மறுஒலிபரப்பு செய்யப்படும்

தமிழகத்திற்கு சிறந்த ஆளுமை திறன்மிக்க மாநிலம் என்ற அந்தஸ்து வழங்கியுள்ளது என்றார் இந்த நிலையை எட்ட உதவியை அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் சுட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கக்கூடாது என்று தேவையில்லாமல் நீதிமன்றத்தை திமுக நாடியிருப்பதாகவும் அஇஅதிமுக வை பொறுத்தவரை தேர்தல் நடைமுறையில் யாரும் தலையிடக்கூடாது என்பதுதான் நிலைப்பாடு என்றும் முதலமைச்சள் தெரிவித்தாா் ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பின்பற்றப்பட்ட வழிமுறைகள் தான் தற்போதும் பின்பற்றப்படும் என்றும் எளவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து பொதுமக்கள் அச்சும் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் இதுவரை தேசிய குடியுரிமை பதிவேடு மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இது குறித்து தெளிவாக விளக்கம் அளித்த பின்னரும் சில கட்சிகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களை தவறாக திசைத்திருப்புவதாகவும் முதலமைச்சர் குற்றம்சாட்டினார்

வங்கியின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் ஜாய் தாமஸ் முன்னாள் தலைவர் வர்யாம் சிங் முன்னாள் இயக்குநர் திரு கர்ஜித் சிங் அரோரா மற்றும் வீட்டுவசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு நிறுவன நிர்வாகிகள் திரு ராகேஷ் வர்தாவன் திரு சாரங் வர்தாவன் ஆகியோரது பெயர்கள் இந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன மியான்மரில் ரொஹிங்கியா முஸ்லீம்கள் மற்றும் இதர சிறுபான்மையினருக்கு எதிராக இழைக்கப்படும் மனித உரிமை மீறல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் ஐ நா பொதுச் சபையில் நிறைவேறியுள்ளது

மியான்மரில் ரஹினி கட்ச்சின் ஷான் ஆகிய மாகாணங்களில் ரொஹிங்கியா முஸ்லிம்கள் மற்றும் இதர சிறபான்மை மக்களுக்கு எதிரான வெறப்பூட்டும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த மியான்மர் அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அந்த தீர்மானத்தில் வலியறுத்தப்பட்டுள்ளது கணினி வழியிவான குற்றங்களை தடுப்பதற்கு சா்வதேச அளவில் புதிய ஒப்பந்தம் ஒன்றை வடிவமைக்க ஐ நா பொதுச்சபை ஒப்புதல் அளித்துள்ளது

தலைநகர் தில்லி உட்பட வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது இன்று காலை தில்லியில் வெப்பநிலை இரண்டு புள்ளி நான்கு செல்ஸியசாக குறைந்தது கடுமையான பனிமூட்டம் காரணமாக தில்லி விமான நிலையத்தில் விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது நாளையும் இதேபோன்ற வானிலை நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மும்பையில் நேற்று ஆயத்த ஆடை தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அந்த ஆலையின் கிடங்கிலிருந்து கருகிய நிலையில் இந்த உடல்கள் மீட்கப்பட்டன

பிரபல அரசியல் கேலிச்சித்திர கலைஞர் விகாஷ் சுப்னீஸ் மும்பையில் நேற்று இரவு மாரடைப்பால் காலமானார்

தேசிய மற்றும் சள்வதேச அளவில் அவ்வப்போது எழுந்த பல்வேறு அரசியல் பிரச்சினைகள் தொடர்பான கேலிச் சித்திரங்களை அவர் தீட்டியுள்ளார் ஒலிம்பிக் போட்டிக்கான மகளிர் குத்துச்சண்டை தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மேரிகோம் சக வீராங்களை நிக்கத் ஜரிளைதோற்கடித்து சீனாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் தகுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயாள இரண்டாவது இளையோர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் இன்று கொச்சியில் நடைபெறும் ஆட்டத்தில் கேரள அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது